நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் நுண் கடன் நிறுவனங்களுக்கும் மின் வினியோக நிறுவனங்களுக்கும் ஊக்குவிப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன

நாராயணசாமி கூறியுள்ளார்

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் என்பதற்கான வரையறை திருத்தப் நடுத்தர பட்டுள்ளதாகவும் இத்தகைய நிறுவனங்களுக்கான முதலீட்டு உச்ச வரம்பு உயர்த்தப்பட்டு விற்பனை வருவாய் அடிப்பைடயில் கூடுதல் நிபந்தனைகள் கொண்டுவரப் படுவதாகவும் அவர் கூறினார்

அமித்ஷா டுவிட்டரில் கூறியுள்ளார் நாட்டை தற்சார்புள்ளதாக மேம்படுத்தும் வகையில் அனைத்து மக்களும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த சிறப்பு ரயில்களிலும் ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான ஷ்ரமிக் ரயில்களிலும் கொரோனா அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதும் சமுக இடைவெளி மற்றும் தனிநபர் சுகாதார விதிமுறைகளை முற்றிலுமாக பின்பற்றி இந்த ரயில்கள் இயக்கப்படுவதும் குறிப்பிடத் தக்கது

நாராயணசாமி கூறியுள்ளார்

சம்பந்தப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்தவர்கள் மற்றும் அவரது உறவினர்களை தனிமைப் படுத்தி பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார்

ஏனாம் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் கடைகள் திறந்திருக்கும் நேரம் இன்று முதல் மாற்றப்பட்டுள்ளது

ஏனாம் எல்லையில் உள்ள சோதனைச் சாவடியில் தீவிர வாகனப் பரிசோதனை தொடர்ந்து மேற்கொள்ளப் படுவதாகவும் உரிய அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உளருக்குள் அனுமதிக்கப் படுவதாகவும் எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் நுண் கடன் நிறுவனங்களுக்கும் மின் வினியோக நிறுவனங்களுக்கும் ஊக்குவிப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன

நாராயணசாமி கூறியுள்ளார்